எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்துக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது

தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்தியா வெற்றிபெற்று தொடரர கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடந்துள்ள நிலையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார் சென்ளையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு கண்காணிப்பு அலுவலர்கள் மூலம் நேரடியாக ஆயத்தப் பணிகளை எடுக்க உத்தரவிடப்பட்டிருப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்கவும் நிரந்தர வெள்ளத் தடுப்பு பணிகளை மேற்கொள்ளவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முடிவு பெறாத பணிகளை உடனடியாக முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து மழழ அதிகரிக்கும் போது அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் மீட்புப் பணிகளுக்கான இயந்திரங்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைக்கவும் அறிவுறத்தப்பட்டது மின் விநியோக பாதிப்பை உடனுக்குடன் சீர்செய்ய ஏதுவாக ஒரு லட்சம் மின் கம்பங்களை தயார் நிலையில் வைத்திருக்க தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது தொற்று நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் நியாய விலைக் கடைகளில் போதுமான அளவில் அத்தியாவசியப் பொருட்களை இருப்பு வைக்கவும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது வடகிழக்கு பருவமழை காலத்தில் உயிர்சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படாமல் தவிர்க்க அனைத்து துறை செயலர்கள் மற்றும் துறைத் தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேன்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் செயலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் பருவமழை மற்றும் பண்டிகைக் காலத்தில் கூட்டுறவுத் துறையால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டுறவு துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அரசின் தேவை கருதி விடுப்பின்றி பணியாற்றவேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தாழ்வான பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடைகளை உயர்வான பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் தேவையான அளவு உணவுப் பொருட்களை இருப்பில் வைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் உத்தரவிட்டார் மணயால் உணவுப் பொருட்கள் சேதமானமல் தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மலைப் பகுதிகளில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் முன்னரே தேவையான அத்தியாவசியப் பொருட்களை நகர்வு செய்து வைத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்கடன் வழங்கவும் தேவையாள அனைத்து உரங்களும் போதிய அளவில் இருப்பு வைக்கவும் திரு செல்லூர் ராஜூ அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்

பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்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

நீலகிரி மாவட்டத்தில் கனமனழ மேலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டதையடுத்து தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நீர்வாகம் எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் கெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் தொடர் மனழ காரணமாக பெரும்பாலான அனைகள் நிரம்பியுள்ளன

நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நிலைமை சீரடைந்து வருவதால் மனழ வெள்ள அபாய எச்சரிக்கை திரும்பப் பெறப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் களமளழ பெய்து வருவதையடுத்து சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமி மாவட்டத்தில் முக்கிய நீர்மையங்களான பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது

இராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே சின்னப்பாலம் பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளை ஆட்சியர் திரு வீர ராகவ ராவ் இன்று பார்வையிட்டார் பின்ளர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற உள்ளாட்சி நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்ச் திரு ப சிதம்பரத்துக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது இந்த உத்தரவை நீதிபதி ஆர்

நீதிமன்ற அனுமதியின்றி அவர் வெளிநாட்டிற்கு பயணிக்கக் கூடாது என்றும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டால் ஆஜாகுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் ஐஎன் எக்ஸ் மீடியா தொடர்பாள வேறு வழக்குகளுக்கு இந்த ஜாமீன் பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் திரு சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியபோதிலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் திரு சிதம்பரம் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ள இடைநிலை மேல்நிலை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதத்தேர்வுக்னன நேரம் இரண்டரை மனியிலிருந்து மூன்று மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ் பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் வலியுறுத்தியுள்ளார்

தமிழ் மொழிக்கு என்று தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்றும் அவர் கூறினார்

தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை கவனமாக கையாளுவது குறித்த ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்குமாறு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களை பள்ளிக் கல்வித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக அத்துறையின் இயக்குநர் திரு கண்ணப்பன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களையும் இத்தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்த வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புப்பிக்கப்பட்ட மாணவியர் விடுதியை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ இன்று திறந்துவைத்தார் தீபாவளி பண்டிகை காலத்தில் பட்டாசு வெடிப்பதூல் ஏற்படும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது

பிரெஞ்ச் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சுபான்கர் தே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்